இதனைபொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

ஒற்றுமைக்கான உறுதிமொழியையும் பிரதமர் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புப் படையினர் மற்றும் குஜராத் காவல் படையினர் பங்கேற்ற ஒற்றுமைக்கான பேரணியையும் பிரதமர் பார்வையிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் ஒற்றுமைக்கான ஒட்டத்தை தொடங்கி வைத்தார் முன்னதாக புதுதில்லியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ஹர்தீப்சிங் பூரி உள்ளிட்டோர் மலர் துவி மரியாதை செலுத்தினர்

தமிழகத்திலும் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் தேசிய ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாடப்பட்டது ஆளுநர் மாளிகையில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அரசு அலுவலகங்களில் ஒற்றுமைக்கான உறுதிமொழியும் ஏற்றுக் கொள்ளப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் மாணவர்கள் பங்கேற்ற ஒற்றுமை ஒட்டமும் நடைபெற்றது

பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திராகாந்திக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள அவரது நினைவிடமான சக்தி ஸ்தல்லில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர் இந்திரா காந்தியின் நினைவு தினத்தையாட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

அஇஅதிமுக அரசு மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு சிறப்பான திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார்

மாநில அரசின் கொள்கை மற்றும் திட்ட செயல்பாடுகளால் ஊரக வளர்ச்சித் துறை மத்திய அரசின் பாராட்டுதலை பெற்றிருப்பதாகவும் பல்வேறு விருதுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அமைந்த தினத்தையொட்டி நாளை சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் காணொலிக் காட்சி மூலம் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு மருத்துவர்களை அழைத்துப் பேசி வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிடக்கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடலூர் திருப்பூர் விழுப்புரம் நெல்லை ராமநாதபுரம் மாவட்டங்களில் மருத்துவர்கள் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார்

பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வடகிழக்குப் பருவமழை காலங்களில் ஏற்படும் பேரிடரை தவிர்ப்பதற்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழு அளவில் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

நீரோட்டம் உள்ள பகுதிகளிலே செல்ல வேண்டாம்

நீரோட்டம் இருக்கின்ற பகுதிகளிலே செல்ல வேண்டாம்

நீர் தேங்கியருக்கிற பகுதிகளிலே அதன் ஆழம் என்ன அதன் நிலை என்ன அதில் பள்ளம் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் கண்டறிவது என்பது கடினம் விளையாட்டுச்செய்திகள் டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் முன்னோட்ட குத்துச்சண்டைப் போட்டியில் இந்தியாவின் ஷிவ்தாப்பா மற்றும் பூஜாராணி தங்கப்பதக்கம் வென்றனர்

ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நாளை நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஹாக்கி தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி ரஷ்யாவை எதிர்த்து விளையாடும்